வெறிச்சோடி காணப்பட்டன

நூற்றி முப்பது கோடி மக்கள்தொகையைக் கொண்ட பெரிய நாடான இந்தியா எப்படி இந்த நோயை எதிர்கொள்ளப் போகிறது என்று எழுப்பப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா தொற்றைக் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியிருப்பதை உலக நாடுகள் பார்த்து வியப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார்

குருகிராமில் சி

எப் சார்பில் இன்று நடந்த மரம் நடுவிழாவில் பங்கேற்ற திரு அமித்ஷா பாதுகாப்பு படைகளின் சேவையையும் பாராட்டினார் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் சிறப்பாக பணியாற்றும் பாதுகாப்பு படையினர் நோய்த் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் பணியில் மக்களுடன் இணைந்து குறிப்பிட்டார்

தேசிய அளவில் குணம் அடைந்தோர் விகிதத்தை விட இது அதிகமாகும்

வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார் நோய் பாதிப்பால் கடந்த சில மாதங்களாக நாம் சந்தித்த சவால்களை கருத்தில் கொண்டு நமது செயல்பாடுகளையும் வாழ்க்கை நடைமுறைகளையும் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் ட்விட்டர் பதிவில் கூறியிருக்கிறார்

நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்

மத்திய அமைச்சரவை செயலகத்தின் முன் ஒப்புதல் பெறாதபட்சத்தில் இருநூறு கோடி வரையான பணிகளுக்கு சர்வதேச ஒப்பந்தங்கள் கோரப்படாது என்றும் அவர் தெரிவித்தார்

இந்த நடவடிக்கையால் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்

மும்பை நானாவதி சிறப்பு மருத்துவமனையில் அமிதாப்பச்சன் மற்றும் அபிஷேக் பச்சனுக்கு நேற்று நடத்தப்பட்ட பரிசோதனையில் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது

அமிதாப்பச்சனுக்கு தொற்று பாதிக்கப்பட்டதால் அவரது குடும்பத்தினர் அனைவருக்கும் பரிசோதனை செய்யப்பட்டது

அமிதாப் பச்சன் மனைவி ஜெயா பச்சனுக்கு நோய்த் தொற்று பாதிப்பு இல்லை என்று பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது

அரது குடும்பத்தினர் விரைவில் பூரண குணம் அடைய வாழ்த்துவதாக மகாராஷ்டிர சுகாதாரத் துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தோபே ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் இன்று தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது

பெட்ரோல் பங்க்குகள் வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன மருத்துவம் சார்ந்தப் பணிகள் பால் செய்தித்தாள் விநியோகம் போன்றவை தவிர மற்ற சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன பஸ் ரயில் ஆட்டோ போன்ற பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தன முக்கிய நகரங்களில் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன இந்தியாவில் இருந்து வங்கதேசத்திற்கு முதல் முறையாக சிறப்பு சரக்கு ரயிலில் மிளகாய் வற்றல் அனுப்பப்பட்டுள்ளது ஆந்திரா மாநிலம் குண்டூரில் மிளகாய் விளைச்சல் அமோகமாக நடைபெறுகிறது இந்த பகுதியில் இருந்து வங்கதேச நாட்டிற்கு மிளகாய் வற்றல் சரக்கு லாரிகளில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது ஊரடங்கால் சரக்கு வாகனங்கள் இயக்கப்படாததால் குண்டூர் பகுதி விவசாயிகளும் வியாபாரிகளும் வங்கதேசத்திற்கு முடியவில்லை

நட்டா குற்றம்சாட்டியிருக்கிறார் கேரளா மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் பிஜேபி மாவட்ட அலுவலகத்தின் புதிய கட்டடத்தை காணொலி காட்சி மூலம் திரு

நட்டா திறந்து வைத்தார்

நட்டா கூறினார் அசாம் மாநிலத்தில் தொடர் மழை காரணமாக பிரம்மபுத்திரா உள்பட பல நதிகளில் அபாயகரமான நிலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது

தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மாநில மீட்பு படையினரும் இணைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்

பரிசோதனையில் அவருக்கு நோய்த் தொற்று உறுதியானதால் லக்னோவில் உள்ள சஞ்சய்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்